வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் முழு ஆதரவு அளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கெரோனா பரவலை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று துணை நிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் கூறியுள்ளார்

மத்திய சுகாதார அமைச்சகம் மாநில அரசுகளை தொடர்ச்சியான முறையில் தொடர்பு கொண்டு கொரோனா நிலவரங்களை கண்காணித்து வருவதாகவும் தேவையான அறிவுரைகள் அவ்வப்போது வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் ஆக்சிஜன் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை மேம்படுத்த சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகள் மற்றும் அமைச்சகங்கள் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ரயில்கள் மூலமாக மட்டுமின்றி விமானப்படை விமானங்கள் மூலமாகவும் தற்போது ஆக்சிஜன் எடுத்து செல்லப்படுவதாகவும் அவர் கூறினார் தொழிலக தேவைகளுக்கான மருத்துவ தேவைகளுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலத்திற்குள் ஆக்சிஜன் விநியோகத்தை முறைப்படுத்த உயர்நிலை ஒருங்கிணைப்பு குழுக்களை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆக்சிஜன் மருந்துகள் பதுக்கப்படுவதையும் கள்ளச்சந்தையில் மற்றும் விற்கப்படுவதையும் மாநில அரசுகள் தடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் சில இடங்களில் மருத்துவமனைகளில் நிகழும் ஆக்சிஜன் கசிவு தீ விபத்து போன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பிரதமருடனான இந்த கலந்துரையாடலில் கொரோனா தொற்று அதிகமுள்ள மகராஷ்டிரா உத்திரபிரதேசம் குஜராத் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் உடனிருந்தனர் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் கொரோனா நிலவரங்கள் குறித்து உயர் நிலை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார்

கடந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அரசு இதே போல இலவச உணவு தானியங்களை மக்களுக்கு வழங்கியதும் குறிப்பிடதக்கது

புதுச்சேரியில் இருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தனர்

புதுச்சேரியில் மக்களின் பாதுகாப்பு கருதியே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக துணை நிலை ஆளுனர் தெரிவித்தார் ஊரடங்கு இறுதி தீர்வு அல்ல என்றாலும் மக்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த இது உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார் நடிகர் விவேக்கின் துரதிருஷ்டகரமான மரணத்திற்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் கூறினார் விவேக்கின் மரம் நடும் இயக்கத்தை போலவே தடுப்பூசி இயக்கத்தையும் இளைஞர்கள் மக்கள் இயக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

ஆயினும் அரசு வெளியிடும் வழிமுறைகளை அனைவரும் முறையாக கடைபிடித்து ஒத்துழைப்பு அளிப்பது அவசியம் என்று வீடியோ செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் மக்கள் வீட்டிற்கு வெளியேயும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை உள்ளேயும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

புதுச்சேரியில் இன்று இருவர் கொரேனா தொற்றுக்கு பலியானதற்கு கடைசி நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்ததே காரணம் என்று வீடியோ செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை அனைவரும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பாக இணை நோய் உள்ளவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

முன்னதாக லாஸ்பேட்டையில் உள்ள இந்திய உணவு கழக விடுதியை துணை நிலை ஆளுனர் நேரில் பார்வையிட்டு கொரோனா அறிகுறி உள்ளவர்களை தங்க வைப்பதற்கான பராமரிப்பு மையமாக இவ்விடுதியை மாற்றுவதற்கான சாத்தியகூறுகளை ஆராய்ந்தார் தேவையான கூடுதல் வசதிகளை உடனடியாக செய்து முடித்து கொரோனா மேலாண்மை பணிகளுக்கு விடுதியை பயன்படுத்த மாவட்ட ஆட்சியருக்கு அவர் உத்தரவிட்டார்